நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாடாளுமன்ற குளிர்காலக் கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது இந்த கூட்டத் தொடரில் இருபது அமர்வுகள் இடம்பெறும்

நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்தவொரு பிரக்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தக் கூட்டத் தொடரை கமூகமாக நடத்துவது குறித்து நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தாா் கடந்த கூட்டத் தொடர் போல் இந்த கூட்டத் தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமைய எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறுவது சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார்

ஜனநாயக அமைப்பும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றம் பிரதமர் திரு மோடி தெரிவித்ததாக திரு ஜோஷி கூறினார்

மாநிலங்களவைத் தலைவர் திரு எம் வெங்கைய நாயுடுவும் புதுதில்லியில் நேற்று தனது இல்லத்தில் அனைத்துக்கட்சித் தலைவர்களுடன் கூட்டத்தை நடத்தினார்

மகாராஷ்டிராவில் அரசு அமைப்பது குறித்து இவர்கள் விவாதிப்பார்கள் என்று தெரிகிறது நேற்று மாலை புனேயில் திரு பவார் தமது கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆவோசனை நடத்தினார்

காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சு நடத்திய பிறகு அடுத்தக்கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு நவாப் மாலிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதனிடையே மகாராஷ்டிராவில் அடுத்து அமையவுள்ள அரசு சிவசேனாவைச் சேர்ந்த முதலமைச்சர் தலைமையில்தான் அமையும் என்று சிவசேனா கட்சித் தலைவர்களில் ஒருவரான திரு சசுஞ்சய் ரவுட் கூறியுள்ளார்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கு நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் நேற்று ஒய்வு பெற்றார்

ஆறாவது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் பாங்காக்கில் இன்று நடைபெறுகிறது

இந்த கூட்டத்தின்போது திரு ராஜ்நாத் சிங் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் தாய்லாந்து துணைப் பிரதமர் ஜென்ரல் பிராவித் ஒங்சுவான் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் திரு டாரோ கோனோ ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் திருமதி லிண்டா ரேனால்ட்ஸ் நியூசிவாந்து பாதுகாப்பு அமைச்சர் திரு ரோன் மார்க் உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்களை நடத்தினார்

பூட்டான் வெளியுறவு அமைச்சர் திரு லியோன்போ டான்டி டோர்ஜி இந்தியாவில் ஒருவார கால பயணமாக நேற்று புதுதில்லி வந்தடைந்தார் வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெயசங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தினார் இதில் இந்தியா பூட்டான் உறவுகளின் அனைத்து அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது அவர் பீகாரில் உள்ள புத்தககயா ராஜ்கிர் ஆகிய இடங்களுக்கும் கொல்கத்தாவுக்கும் செல்லவுள்ளார் அவரது பயணத்தின்போது பொருளாதார ஒத்துழைப்பு மேம்பாட்டு பங்களிப்பு நீர்மின் சக்தி திட்டங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட இருதரப்பு உறவுகளின் அனைத்து அம்சங்கள் குறித்தம் இருதரப்பினரும் விவாதிப்பார்கள் ஐக்கிய அரபு அமிரகத்தின் குடி மக்களுக்கு வருகைக்கு பிந்தைய விஸா வழங்கும் வசதியை அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது நடைமுறை மக்கள் தொடர்புகளை வலுப்படுத்துவதையும் வர்த்தக தொடர்புகளை இந்த மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது

சென்னை பெங்களுரு

முதல் முறையாக இந்தியாவுக்கு வரும் அந்த நாட்டு மக்கள் மின்னனு விசா அல்லது காகித விசாவை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பல்வேறு திட்டங்கள் மூலம் மருத்துவச்சேவைகள் வழங்குவதில் சிறப்பான பங்களித்த நிறுவனங்களுக்கு தேசிய ஆயூஷ் விருதுகளை ஆயூஷ் துறை அமைச்சர் திரு ஸ்ரீபாத் எஸ்சோ நாயக் வழங்கினார் மருத்துவச் சேவைகளுக்கான ரிஜாயிஸ் மருத்துவ நிறுவனம் இந்த விருதுகளை வழங்கி வருகிறது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு நாயக் ஆயூஷ் மருத்துவ முறையின்படி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு சிறப்பு சேவையாற்றி வரும் இந்த நிறுவனத்திற்கு பாராட்டு தெரிவித்தார்

இலங்கையின் புதிய அதிபராக திரு கோத்தபய ராஜபக்சே இன்று பதவியேற்கிறார் அனூாதபரத்தில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே மற்றும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள்

பதவியேற்பிற்கு முன்னதாக திரு ராஜபக்சே ஜெயஸ்ரீ மகாபோதி கோயிலுக்குச் சென்று வழிபடுகிறார்

இதனிடையே தற்போதைய இலங்கை அரசில் அமைச்சர்களாக உள்ள ஆறு பேர் தங்கள் பதவியய ராஜினாமா செய்துள்ளனர் திரு சஜித் பிரேமதாசாவும் ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத்தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் புதிய அரசு குறித்த முடிவு புதிய அதிபர் பதவியேற்றப்பின் எடுக்கப்படும் இலங்கை மக்கள் கட்சி அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் பிரதமராக திரு மஹிந்த ராஜபக்சே நியமிக்கப்படுவார் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி ஊழல் வழக்கு தொடர்பாக பொருளாதார குற்றங்கள் பிரிவின் மும்பை நகர காவல் துறையினர் நேற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சர்தார் தாராசிங்கின் மகன் திரு ராஜ்நீத் சிங் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர்

இவரையும் சேர்த்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாகிறது குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலைஞர் ஏற்பாடு செய்திருந்த ஓவியக் கண்காட்சியை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் நேற்று பார்வையிட்டார் ஒவியங்களை வரைந்த கலைஞரை அவர் பாராட்டினார்

இந்த குழந்தைகளின் படைப்புகளும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன நாளை தொடங்கி சளிக்கிழமை வரை இந்த கண்காடசியை குடியரசுத் தலைவர் மாளிகை அருங்காட்சியகத்தில் பொது மக்கள் பார்க்கலாம் பெங்களூரு தொழில்நுட்ப உச்சிமாநாடு பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது கர்நாடக மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ள இந்த உச்சிமாநாடு இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழில்நுட்ப மாநாடாக கருதப்படுகிறது முதலமைச்சர் திரு எடியூரப்பா மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் இந்த மூன்று நாள் மாநாடு புதுமைப்படைப்புகளுக்கான அரங்கமாக திகழும் என்று கூறப்படுகிறது ஐம்பதாவது சர்வதேச இந்திய திரைப்பட விழா நாளை மறுநாள் கோவாவில் தொடங்குகிறது

இந்த விழாவில் முக்கிய திரைப்படங்களை யார் வேண்டுமானாலும் முன்பதிவின்றி இலவசமாக பார்ப்பதற்கான திறந்தவெளி திரைப்படப் காட்சிகளும் இடம்பெற உள்ளன திறந்தவெளி திரைப்பட அரங்கத்திற்கான செயல்பாடு மையக்கருத்தாக சினிமாவின் மகிழ்ச்சி என்பது அமையும்

பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் காட்மன்டுவில் நேபாள பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒலியை சந்தித்தார் பிரபல கிரிக்கெட் வீரரும் யுளிசெஃப்பின் நல்லெண்ண தாதராகவும் உள்ள சச்சின் டெண்டுல்கரை சந்தித்தது குறித்து மகிழ்ச்சியடைந்ததாக பிரதமர் திரு ஒலி தெரிவித்துள்ளார் குழந்தைகள் உரிமைகளுக்காகவும் அவர்கள்து நலனுக்காகவும் நேபாள அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளை சச்சின் பாராட்டினார்